திமுக தலைவர் திரு மு கருணாநிதி குணமடைந்து வருவதாகவும் தமிழக அரசு அவருக்கு சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் அனைத்து ரானுவ தளவாடங்களையும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது தேசிய மஞ்சள்காமாலை நோய் தடுப்பு திட்டத்தை சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று தொடங்கி வைத்தார்

சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் உள்ள காவேரி இன்று மருத்துவமனையில் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அரசின் சார்பில் அவருக்குத் தேவையான சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் இதற்கிடையே மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குவாம்நபி ஆஸாத் உட்பட தலைவர்கள் பலர் மருத்துவமனைக்கு சென்று திரு கருணாநிதியின் உடல்நலன் குறித்து கேட்டறிந்தனர் மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு குலாம் நபி ஆஸாத் திரு கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாகத் தெரிவித்தார் அவர் விரைவில் குணமடைய வேண்டுமென அனைவரும் பிரா்த்திப்பதாகவும் திரு குவாம் நபி ஆஸாத் கூறினார் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில்தான் அதளை அமல்படுத்த வேண்டிய நிலையில் தமிழக அரசு இருப்பதாக தெரிவித்தார் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இது ஒரு மாநிலத்தின் பிரச்சிளையல்ல என்றும் நாடுமுழுவதும் இருக்கக்கூடியது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார் தமிழகத்தின் மின்தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விவசாய நிலங்களில் உயரழுத்த மின்கம்பங்கள் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அவர்களின் முழு ஒத்துழைப்போடுதான் அமைக்கப்படும் என்றார் இத்தொடர்பாக விவசாயிகளுடன் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நிலக்கரி கொள்முதலுக்கான ஒப்பந்தப்புள்ளி ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக நடைபெற்று வருவதாகவும் திரு தங்கமணி தெரிவித்தார் சுகாதாரத் துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள முதியோருக்கான சிறுநீரக சுத்திகரிப்பு மையத்தினை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை நிலைநாட்ட மத்திய மாநில அரசுகள் உறுதிபூண்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் பள்ளிக் கல்வியை முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய கல்வி உதவித் தொகை வழங்கும் திட்டம் குறித்தும் அவர்களுக்கு தேவையான புத்தங்கள் மற்றும் இதர உதவிகள் வழங்கப்படுவது குறித்தும் ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார் தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அவர்கள் புதிய வேலை வாய்ப்பு பெறுவதற்கு கடனுதவி வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார்

நாட்டிற்கு தேவையான ரானுவ தளவாடங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பீரங்கி எஞ்சினை இன்று ராணுவத்திற்கு வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த இரண்டு எஞ்சின்களும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை வானொலியின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்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 பிரதமர் உரையின் தமிழாக்கம் மீண்டும் நாளை இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் யூ டியூப் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையதளங்களிலும் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம் பெறம் உலக ஹெப்படைடஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய அளவிலான திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வழிகாட்டுதலின் பேரில் மஞ்சள் காமாலை நோயை தடுப்பதற்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் உள்ள இதன்படி நாட்டில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருந்துகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த நோய்க்கான பரிசோதனைகளையும் இலவசமாக மேற்கொள்ள இந்த திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக திரு நட்டா குறிப்பிட்டார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இவற்றின் மூலம் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் மருந்துப் பொருட்களும் மருத்துவக் கருவிகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்கு இந்த மருந்தகங்கள் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

துாய்மை இந்தியா இயக்கத்தின்கீழ் விழுப்புரத்தை பிளாஸ்டிக் இல்லாத நகரமாக மாற்றும் திட்டத்தின் முதற்கட்டமாக காவல்துறை மூலம் ஆயுதப்படை வளாகத்தில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியில் பயிற்சி காவலர்கள் இன்று ஈடுபட்டனர் விளையாட்டுச் செய்திகள் ரஷ்ப ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சௌரப் வர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் இரட்டையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்திய இணை தோல்வியடைந்தது